பிரதமர் திரு

முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டத்தின்கீழ் பெறப்படும் மனுக்கள்மீது ஒரு மாதத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமரின் இந்த பயணம் இந்திய ஐக்கிய எமிளேட் நாடுகளுக்கிடையேயான நட்புறவு சார்ந்த இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தாவர்சந்த் கெலோட் இந்திய ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் செயலாக்கத்தை முன் எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய சமூகநீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலோட்டுடன் ஆஸ்திரேலிய உயர்மட்டக் குழுவினர் இன்று புதுதில்லியில் ஆலோனை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கெலோட் மாற்றுத்திறனாளிகளின் நலத்தைப் பேணுவதிலும் பாதுகாப்பதிலும் இரு நாடுகளும் இணைந்து முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார்

படிப்படியாக தொலை தொடர்பு பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தளர்த்தப்பட்டு வருவதாக அரசு செய்தி தொடர்பாளர் திரு

ஜெகன்னாத் மிஷ்ரா பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்னாத் மிஷ்ரா உடல்நலக் குறைவு காரணமாக இன்று புதுதில்லியில் காலமானார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அவருடன் திரு செங்கோட்டையன் மத்திய அமைச்சருடன் விவாதித்ததாக தெரிகிறது முதலமைச்சர் குறைதீர் தமிழகத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சேலம் மாவட்டம் வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தைத் துவக்கிவைத்துப் பேசிய முதலமைச்சர் இந்த திட்டத்தின்மூலம் நகர் புறங்களில் உள்ள வார்டுகள் மற்றும் கிராமப்புறங்களில் உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் இதன்படி இம்மாதம் முழுவதும் வருவாய் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த அலுவலர் குழு மக்களிடமிருந்து குறை தொடர்பான மனுக்களைப் பெற்று கணினியில் பதிவுசெய்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஒருவார காலத்திற்குள் அனுப்பி ஒரு மாதத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் பின்னர் அடுத்த மாதத்தில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தலைமையில் வட்ட அளவிலான விழாக்கள்மூலம் மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை தெருவிளக்கு மின்சாரம் குடிநீர் விநியோகம் போன்றவற்றிற்கு தீர்வு காணப்படும் என்று குறிப்பிட்டார்

மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் ஆட்சித்தலைவர் திரு

ராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முன்னதாக முதலமைச்சர் நங்கவள்ளி பெரிய சோரகையில் இத்திட்டத்தின் துவக்கமாக பொதுமக்களிடமிருந்து குறைதீர் மனுக்களை பெற்றுக்கொண்டார்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்து கொடுக்க அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு

விஜயபாஸ்கர் திருமதி

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் நெட்டவேலம்பாளையத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வருவாய் நிதி திட்டத்தின்கீழ் தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி இன்று தொடங்கிவைத்தார்

மன்னார்குடியில் இன்று நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் பேசியஅவர் அனைத்துப் பள்ளிகளிலும் நூலகம் அமைத்துக் கொடுத்து மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அரசு ஏற்படுத்தி வருவதாக கூறினார்

பிரணாய்